தேவைகளுக்கு ஏற்றதாக அமைதல் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

புதுவை அரசும் தாங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது

கிரண்பேடி இன்று தொடங்கி வைத்தார் லாட்டரி சீட்டை மீண்டும் கொண்டுவர புதுவை அரசு முடிவு செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கூறியுள்ளார் அறிவியல் உலகிற்கு பொதுவானது என்றாலும் தொழில்நுட்பம் உள்ளூர் தேவைகளுக்கு ஏற்றதாக அமைதல் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று புதுடில்லி யில் இந்தியா இத்தாலி தொழில்நுட்ப உச்சி மாநாட்டின் நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர் தொழில்நுட்பம் இல்லாத நவீன வாழ்க்கையை கற்பனை செய்யவே இயலாது என்றும் அதனால்தான் டிஜிட்டல் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் ஆளுகைத் தரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்துவருவதாகவும் கூறினார்

ஆராய்ச்சிகள் மற்றும் புதுமையாக்க முயற்சிகளின் பலன்கள் சாதாரண மனிதன் வரை சென்று சேருதல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார்

ஜூசேப்பே கோண்டே யும் இந்நிகழ்ச்சியில் கலந்துகொண்டார் முன்னதாக இந்திய இத்தாலியப் பிரதமர்கள் இருதரப்பு ரீதியில் சந்தித்து பரஸ்பர அக்கறையுள்ள பல்வேறு பிரச்சனைகளை விவாதித்தனர் குஜராத் மாநிலம் நர்மதா மாவட்டத்தில் சர்தார் சரோவர் அணை அருகே சாதுபேட் தீவில் அமைக்கப்பட்டுள்ள உலகிலேயே மிக உயரமான சர்தார் வல்லப்பாய் பட்டேலின் திருஉருவச் சிலையை அன்னாரின் பிறந்த நாளான நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்தவைக்கிறார் விடுதலைக்குப் பின்னர் நாட்டை ஒருங்கிணைப்பதில் சர்தார் பட்டேல் முக்கியப் பங்காற்றியதைக் குறிக்கும் வகையில் இந்த சிலைக்கு ஒற்றுமையின் சிலை எனப் பெயரிடப்பட்டுள்ளது

தமிழகத்தில் பாரம்பரிய வழக்கப்படி தீபாவளி அன்று காலையிலும் பட்டாசு வெடிக்க அனுமதிக்க வேண்டுமெனக்கோரி தமிழக அரசும் பட்டாசு உற்பத்தியாளர்களும் தாக்கல் செய்திருந்த மனுக்களின் மீது நீதிபதிகள் திரு

கே சிக்ரி திரு அஷோக் பூஷன் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் இன்று இவ்வாறு உத்தரவிட்டது பசுமைப் பட்டாசுகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட உற்பத்தி முறை எதுவும் இல்லை என்பதால் இந்த தீபாவளிக்கு பசுமை பட்டாசுகளை விற்பனைக்குக் கொண்டுவருவது கார்த்தியமல்ல என்று பட்டாசு உற்பத்தியாளர் தரப்பு வழக்கறிஞர் முன்னதாக நீதிமன்றத்தில் கூறினார்

தேடுதல் வேட்டைக்காக கூடுதல் போலீஸ் படையினர் அப்பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளனர்

இந்த அறைகளைப் பூட்டி சீல் வைக்க அதிகாரிகளுக்கும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்

திழுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மதிமுக பொதுச்செயலர் திரு வைகோ மத்திய இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் பிஜேபி தேசியச் செயலர் திரு எச் ராஜா அமமுக தலைவர் திரு

டி வி தினகரன் அகில இந்திய மூவேந்தர் முன்னணிக் கழகத்தின் தலைவர் டாக்டர் சேதுராமன் அகில் இந்திய பார்வேர்டு ப்ளாக் கட்சியைச் சேர்ந்த திருகதிரவன் மற்றும் ஏராளமான பொதுமக்களும் தேவர் சமாதியில் அஞ்சலி செலுத்தினர் தேவர் ஜெயந்தி மற்றும் குருபூஜை விழாவை ஒட்டி ராமநாதபுரம் மற்றும் இதர தென்மாவட்டங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது சாலைப்போக்குவரத்து நிர்வாகம் குறித்த ஒரு நாள் கருத்தரங்கை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று துவக்கி வைத்தார் பொதுமக்கள் காவல்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிய அனைத்து துறையினரும் இணைந்து போக்குவரத்தை சீர்திருத்த முடியும் என்று அவர் கூறினார் புதுச்சேரி சிறிய மாநிலம் என்பதால் இங்குள்ள போக்குவரத்து பிரச்சனைகளை சரிசெய்வது எளிதான காரியம் என்றும் அதில் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் அந்த கருத்தரங்கில் பங்கேற்ற போக்குவரத்து நிர்வாக பயிற்சியாளர் திரு ரோஹித் பலுஹா போக்குவரத்து நிர்வாகம் குறித்து பல்வேறு வழிகாட்டுதல்களை பகிர்ந்து கொண்டார் நிகழ்ச்சியில் புதுச்சேரி காவல்துறை டிஜிபி திருமதி சுந்தரி நந்தா போக்குவரத்துத்துறை செயலர் திரு ஷ்ரண் சீனியர் எஸ்

அபூர்வா குப்தா மற்றும் காவல்துறை மூத்த அதிகாரிகள் பங்கேற்றனர் வருவாய்ப் பெருக்கம் என்ற பெயரில் லாட்டரி சீட்டை மீண்டும் கொண்டுவர புதுச்சேரி அரசு முடிவெடுத்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கூறினார் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசுக்கு வரும் வருமானம் நேர் வழியாக இருக்கவேண்டுமே தவிர மக்களை வஞ்சித்து கிடைக்கும் வருமானமாக இருக்கக்கூடாது என்று கூறினார் கலால் துறை உள்ளிட்ட அரசுத் துறைகளை சரியாகப் பயன்படுத்தினால் கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் கிடைக்க வேண்டிய நிலையில் ஆட்சியில் இருப்பவர்கள் தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு சாதகமாக செயல்படுவதால் கோடிக்கணக்கான ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் லாட்டரி சீட்டு கொண்டுவருவது தொடர்பாக ராஜ்நிவாசிற்கு கோப்பு அனுப்பப் பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் குழு அமைத்து பரிசலனை செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன் என்று குறிப்பிட்ட அவர் அரசின் அன்றாட நடவடிக்கைகளில் குறுக்கிடும் துணைநிலை ஆளுனரின் செயல்பாடுகள் லாட்டரி சீட்டு விஷயத்தில் பெருத்த சந்தேகத்தை கிளப்புவதாகவும் கூறினார் முதியோர் விதவை ஒயவு ஊதியம் இலவச அரிசி இலவச வேட்டி சேலை உள்ளிட்ட ஏழைகளுக்கான திட்டங்கள் முடங்கியுள்ள நிலையில் லாட்டரி சீட்டு விஷயத்தில் இவ்வளவு அவசரம் காட்டுவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார் மேலும் லாட்டரி சீட்டு கொண்டுவருவதை உடனடியாக நிறுத்தவேண்டும் என்றும் இல்லாவிட்டால் அதைக் கண்டித்து அஇஅதிமுக சார்பில் மாபெரும் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் அவரது தந்தையும் முன்னாள் பொதுப்பணித் துறை தலைமைப் பொறியாளருமான ஆனந்தன் ஆகியோருக்கு சொத்துக்குவிப்பு வழக்கில் ஒராண்டு சிறை தண்டனை விதிக்கப் பட்டுள்ளது இன்று இந்த வழக்கில் விசாரணைகள் முழவடைந்ததைத் தொடர்ந்து புதுச்சேரி தலைமை நீதிபதியும் சிபிஜ சிறப்பு நீதிபதியுமான திரு தனபால் இவர்களைக் குற்றவாளிகளாக அறிவித்து பின்னர் தண்டனை விவரங்களை வெளியிட்டார்

தமிழகத்தில் அற்று நீர் வீணாக கடலில் கலப்பதைத் தடுக்கும் வகையில் ழுக்கிய அறுகளின் குறுக்கே தடுப்பணைகளைக் கட்ட மாநில அரசுக்கு உத்தரவிடக் கோரிய பொதுநலன் மலு ஒன்றை சென்னை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது அரசு நடவடிக்கை எடுத்து வருவதால் நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தலையிடாது என்று நீதிபதிகள் திரு மணிகுமார் திரு சுப்ரமணியம் பிரசாத் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் இன்று தனது உத்தரவில் கூறியது சாத்தியமுள்ள இடங்களில் மழை நீரைத் தேக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முன்னதாக தமிழக அரசுத் தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது

தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் லேசான மழை தொடங்கியுள்ள நிலையில் உள் மாவட்டங்களிலும் மழை படிப்படியாக தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் அறிவியல் உலகிற்கு பொதுவானது என்றாலும் தொழில்நுட்பம் உள்ளூர் தேவைகளுக்கு ஏற்றதாக அமைதல் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

கிரண்பேடி இன்று தொடங்கி வைத்தார் லாட்டரி சீட்டை மீண்டும் கொண்டுவர புதுவை அரசு முடிவு செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கூறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுபெறுகிறது